உள்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

தேதி குவஹாத்தியில் தொடங்குகிறது

தேசிய உள்கட்டமைப்பு செயல்திட்டங்கள் தொடர்பான அறிக்கையை அவர் இன்று வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமரின் சுதந்திர தின உரையை அடுத்து குழு அமைக்கப்பட்டு இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான துறைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்சாரம் ரயில்வே நகர்ப்புறம் பாசனம் கல்வி மற்றும் குகாதாரத்துறைகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார்

பத்து லட்சும் மக்கள் தொகைக்கு உட்பட்ட நகரங்களின் பட்டியிலில் ஜார்கண்ட்டில் உள்ள ஜாம்ஷெட்பூர் முதல் இரண்டு காலாண்டுகளிலும் முதலிடத்தை பெற்றுள்ளன புத்தில்லி நகராட்சி கவுன்சில் மத்தியப்பிரதேசத்தின் கார்கோள் ஆகிய நகரங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளன

ராபி பருவத்தில் பயிரிடப்படும் மாநிலங்களில் மண் வளம் ஈரப்பதத்துடன் இருப்பதால் பயிரிடப்படும் பரப்பளவு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மேலும் பத்தாண்டுகளுக்கு நீட்டிக்க வகை செய்யும் சட்டதிருக்தத்திற்கு கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் ஒப்புதல் அளித்துள்ளன இன்று நடைபெற்ற உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இதற்கான மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இம்மசோதா மீதான விவாத்திற்கு பதிலளித்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி தமது அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் அம்மாநில சட்டமன்ற மேலவையிலும் இம்மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இச்சட்ட திருத்தம் நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மாநில சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தில் இச்சட்டத் கேரள திருத்தத்தை அமல்படுத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்று நடைபெற்ற அம்மாநில சுட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நீக்க கோரும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது நாகாலாந்து மாநில சட்டப்பேரவைத்தலைவர் விகோ ஓ யோசுவின் மறைவு தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அம்மாநில வளர்ச்சிக்காக அவர் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதாக கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்ககப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்களில் மேம்பாட்டுப்பணிகளை மத்திய அரசு முடுக்கி விட்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் முன்னுரிமை இவ்விரு யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிததார்

ஜம்மு கஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து முடக்கி வைக்கப்பட்ட அலைபேசி குறுந்தகவல் சேவை இன்று நள்ளிரவு முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ளன

ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் இன்று பணியிலிருந்து ஒய்வு பெற்றார் இதனையடுத்து அவரை கௌரவிக்கும் விதமாக பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் மூன்றாண்டு காலம் தமக்கு ஒத்துழைப்பு நல்கிய ரானுவத்தினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டார் சவாவான சூழ்நிலைகளை ரானுவ வீரர்கள் உறுதியுடன் திறம்பட எதிர்கொள்ளவேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரானுவத்தின் பெருமைகளை காக்கும் வகையில் வீரர்கள் தங்களது கடமைகளை திறம்பட செய்யவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவை பொருட்படுத்தாது கடுமையான சூழலிலும் பாதுகாப்புப்பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் கலந்துரையாடிய அவர் புதிய தலைமை தளபதியின்கீழ் ராணுவம் பல்வேறு சாதனைகளை படைக்கும் என்றார் செய்தியாளரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நாடு எதிர்கொண்டு வரும் பாதுகாப்பு தொடர்பான சவால்களை திறம்பட சுமாளிக்கும் வகையில் ரானுவம் தயாராக உள்ளது என்று கூறினார் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவுச்சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களை தடுக்கும் சவாலான பணியில் அவர் திறம்பட பணியாற்றியுள்ளார்

வடஇந்திய மாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

காற்றின் தரக்குறியீடும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

புத்தாண்டு பிறப்பதையொட்டி தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நாளையொட்டி தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டையொட்டி கோவில்களிலும் நாளை அதிகாலை சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புத்தாண்டை சென்னையில் சிறப்பாக கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது

சென்னை மெரினா கடற்கரை சாந்தோம் பெசண்ட்நகர் எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு ஒருமணி வரை மட்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது கடற்கரை பகுதிகளில் கொண்டாட்டங்களில்ஈடுபடுவோர் கடலில் இறங்குவதைத் தடுக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருப்பதுடன் குதிரைப்படையினர் மற்றும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதனிடையே புத்தாண்டு தினமான நாளை மறுதினம் தமிழ்நாடு சுற்றுவா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பத்து ரூபாய் கட்டணத்தில் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கற்றுலாத் தவங்களுக்கு மக்கள் சென்றுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப்போட்டிகள் குவஹாத்தியில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்குகிறது